இருந்திருக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

ஹேக்கத்தான் போட்டியில் பங்கேற்கும் இளைஞர்களின் முனைப்பு நாட்டை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் என மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியுள்ளார்

பெண்களுக்கு அதிகாரம் அளிக்க மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் தெரிவித்துள்ளார்

ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது இனி விரிவான செய்திகள் ரஃபேல் போர் விமானங்கள் முன்கூட்டியே வாங்கப்பட்டிருந்தால் தீவிரவாதிகளுக்கு எதிரான மத்திய அரசின் நடவடிக்கையில் விளைவுகள் வேறு மாதிரியாக அமைந்திருக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

ரஃபேல் விமானங்கள் தற்போது நம்மிடம் இல்லாததன் விளைவை அரசு உணர்ந்துள்ளதாகக் கூறினார் முந்தைய ஆட்சியாளர்களின் சுயநலம் காரணமாக நாடு ஏராளமான பாதிப்புகளை சந்தித்துள்ளதாகக் குறிப்பிட்ட பிரதமர் தற்போதும் அவர்கள் ரஃபேல் கொள்முதலை வைத்து அரசியல் நடத்துவதாக குற்றம் சாட்டினார் தம் மீதான வெறுப்பு காரணமாக தம்மை விமர்சிக்க விரும்புவோர் தொடர்ந்து விமர்சிக்கலாம் என்ற போதிலும் அந்த விமர்சனங்கள் நாட்டின் பாதுகாப்பு நிலைமைக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக அமைந்துவிடக் கூடாது என்றார் ஒட்டுமொத்த நாடே பாதுகாப்புப் படையினரின் பக்கம் இருக்கும் போது எதிர்க்கட்சிகள் நாட்டு நலனுக்கு எதிராக பேசி வருவதுதான் தற்போதைய பெரும் சவாலாக உள்ளது என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்

அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு பயங்கரவாதம் தொடர்ந்து அச்சுறுத்தலாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தம்மை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட கத்தார் நாட்டின் அமீர் ஷேக் தமீம் பின் ஹமத் பின் கலீஃபா அல் தானியிடம் பேசிய அவர் அனைத்து வகையான பயங்கரவாதம் மற்றும் அதற்கு அளிக்கப்படும் ஆதரவுக்கு முடிவு கட்ட உறுதியான மற்றும் உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது அவசியம் என்று தெரிவித்துள்ளார் இந்தியாவின் நெருங்கிய நட்பு நாடான கத்தாருடனான உறவுகளை மேலும் வலுப்படுத்த இந்தியா அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது என்றும் பிரதமர் தெரிவித்ததாக பிரதமர் அலுவலக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

புதிய தொழில்களைத் தொடங்குவதில் உலகின் மூன்றாவது பெரிய நாடாக உள்ள இந்தியா புதுமைகளைப் புகுத்தும் கலாச்சாரம் மற்றும் தொழில் முனைவோர் திறன் அடிப்படையில் தனது நிலையை உறுதிப்படுத்திக் கொண்டுள்ளது என்றார்

இந்த நிகழ்ச்சியை ஒட்டி திருச்சி என்ஐடி மாணவர்களிடையே உரையாற்றிய மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் இளம் பங்கேற்பாளர்களின் முனைப்பு மற்றும் அவர்களது தீர்வுகள் நாட்டை வெற்றிப் பாதையில் அழைத்து சென்று மின்னணு துறை சார்ந்த தீர்வுகளில் ஈடு இணையற்ற நாடாக மாற்றும் என்று தெரிவித்தார் தமிழகத்தில் மூன்றுநாள் பயணமாக குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று கோவை வருகிறார் புதுதில்லியிலிருந்து தனி விமானம் மூலம் கோவை வரும் அவர் நாளை காலை சூளுர் விமானப்படை தளத்தில் உள்ள பணிமனைக்கு சிறந்த அங்கீகாரத்திற்கான குடியரசு தலைவரின் கொடியை வழங்குகிறார் பின்னர் நாளை மாலை கோவை அருகே உள்ள ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் மஹா சிவராத்திரி விழாவிலும் குடியரசு தலைவர் பங்கேற்கிறார் குடியரசு தலைவரின் வருகையை ஓட்டி கோவை மாவட்டத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது புலனாய்வு அமைப்புகளின் எச்சரிக்கையைத் தொடர்ந்து நாட்டில் உள்ள அனைத்து விமான நிலையங்களிலும் பாதுகாப்பை அதிகரிக்குமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது புல்வாமா தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை இந்தியா தாக்கி அழித்ததால் பயங்கரவாதிகள் இந்திய விமான நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடும் என புலனாய்வு அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன எனவே அசம்பாவிதங்களைத் தடுக்க நாட்டிலுள்ள அனைத்து விமான நிலையங்கள் விமானப்படை தளங்கள் ஹெலிகாப்டர் தளங்கள் மற்றும் விமான பயிற்சிப் பள்ளிகளில் பாதுகாப்பை அதிகரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது விமான நிலையங்களுக்கு வரும் பயணிகளின் உடைமைகள் மற்றும் வாகனங்களை முழுமையாக சோதனையிட்ட பிறகே அனுமதிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது மறு அறிவிப்பு வரும்வரை பார்வையாளர்களை அனுமதிக்கக் கூடாது என்றும் ஆளில்லா குட்டி விமானங்கள் காற்று நிரப்பப்பட்ட பலூன்கள் பறப்பதை உன்னிப்பாக கண்காணிக்குமாறும் எச்சரிக்கப்பட்டுள்ளது ஜம்மு கஷ்மீரில் பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பது இனியும் தேவையற்றது என முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இதற்கு முன்பு கஷ்மீரில் இருந்த நிலைமைகளின் அடிப்படையில இதுபோன்ற கருத்து தெரிவிக்கப்பட்டதாகவும் தற்போது நிலைமை முற்றிலும் மாறி விட்டது என்றும் கூறினார் பாகிஸ்தானுடனான போரை குறிப்பிட்ட தவிர்ப்பது பற்றி திரு சிதம்பரம் அந்நாட்டுடன் நல்லுறவை பராமரிப்பது மிகவும் சிக்கலானது என்றும் தெரிவித்தார் அகில இந்திய வானொலி தான் உண்மையான செய்திகளை வெளியிட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்று மனதின் குரல் வானொலியில் ஒரு சமூகப் புரட்சி என்ற நூலை வெளியிட்டுப் பேசிய அவர் ஒருசில அரசியல் தலைவர்களுக்குத்தான் எளிய முறையில் மக்களைத் தொடர்பு கொள்ளும் திறமை உள்ளது என்றார் வானொலி அதிக அளவில் மக்களை சென்றடையும் ஊடகம் என்பதை உணர்ந்ததால்தான் பிரதமர் திரு நரேந்திர மோடி வானொலியில் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் தனியார் தொலைக்காட்சிகள் செய்திக்கான நிகழ்ச்சி நிரலை தாங்களே உருவாக்கி வரும் காலக்கட்டத்தில் அகில இந்திய வானொலி மட்டுமே தனது செய்தி அறிக்கைகளில் உண்மையான செய்திகளை வெளியிடுவதாகவும் திரு அருண்ஜேட்லி குறிப்பிட்டார் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்க மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று பெண் சாதனையாளர்களுக்கான விருதுகளை வழங்கிப் பேசிய அவர் இந்தியா பெண்களை தெய்வமாகப் போற்றும் கலாச்சாரமுடைய நாடு என்றார் பெண்களின் திறமையில் இந்தியா மிகுந்த நம்பிக்கை கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் தமிழகத்தில் ஆண்களுக்கு எதிரான பெண்களின் பிறப்பு விகிதமும் பெண் கல்வி சதவீதமும் அதிகரித்து வருவதாகவும் ஆளுநர் சுட்டிக்காட்டினார் உயர்கல்வியில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு எம்ஜிஆர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் நேற்று நடைபெற்ற விழாவில் பேசிய அவர்

மேலும் பள்ளிக்கல்வித்துறையில் தொலைநோக்கு திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதால் இடைநிற்றல் குறைந்துள்ளதாக தெரிவித்தார் தமிழக அரசின் இரண்டாயிரம் ரூபாய் நிதியுதவி திட்டத்தால் ஆளும் அஇஅதிமுகவினர் மட்டுமே பலனடைவார்கள் என திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் ஆளும் கட்சிக்கு ஆதரவான வசதியானவர்கள் மட்டுமே இத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டு வருவதாகவும் இந்த விதிமீறல்கள் ஆதாரத்தோடு வெளி வருவதாகவும் தெரிவித்துள்ளார் தமிழகம் நான்கு லட்சம் கோடி ரூபாய் கடன் சுமையில் தத்தளிக்கும் நேரத்தில் தேர்தலுக்காகவே இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் இருவரிச்செய்திகள் சோஷலிஸ சிந்தனைகள் அமெரிக்காவுக்கு ஒத்து வராது என அந்நாட்டு அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார்

இப்பட்டியலில் ஸ்பெயின் நாடு முதலிடம் பிடித்துள்ளது ஐசிஐசிஐ வங்கியின் முன்னாள் தலைவர் திருமதி சந்தா கோச்சர் மற்றும் அவரது கணவர் திரு தீபக் கோச்சர் ஆகியோரிடம் சட்ட விரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியுள்ளது பிஜேபி தலைமையிலான மத்திய அரசின் ஐந்தாண்டு நிறைவைக் கொண்டாடும் வகையில் கோவையில் நேற்று நடைபெற்ற விஜய் சங்கல்ப் யாத்திரையில் மத்திய அரசின் கயிறு வாரியத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பிஜேபி மாநில பொதுச் செயலாளர் திருமதி வானதி ஸ்ரீநிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் தேனி மாவட்டத்தில் இந்த ஆண்டு ஏலக்காய் உற்பத்தி சுமார் முப்பது சதவீதம் குறைந்துள்ளதாக உற்பத்தியாளர் சங்கத் தலைவர் திரு உதயகுமார் கூறியுள்ளார்